வெறும் கோஷம் அல்ல வளர்ச்சிக்கான உந்துசக்தி மந்திரம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

விடுத்துள்ளார்

பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார்

விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது

அமெரிக்காவை அச்சுறுத்தி வரும் பிளாரன்ஸ் சூறாவளிப் புயலின் வேகம் சற்று குறைந்துள்ளபோதிலும் தொடர்ந்து ஆபத்து நீடிப்பதாக அந்நாட்டு அரசு எச்சித்துள்ளது

ஒவ்வொரு இந்தியனும் வளர்ச்சி பெறுவதற்கான உந்துசக்தி மந்திரம் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்குவங்கி அரசியலில் தீவிரமாக இறங்கியிருக்கும் போது நாட்டு மக்கள் ஒவ்வொரு வரும் சமவாய்ப்பு பெற வேண்டும் என்பதில் பிஜேபி கண்ணும் கருத்துமாக உள்ளதென்று அவர் கூறினார்

அருணாச்சல் மேற்கு காஸியாபாத் ஹசாரிபாக் ஜெய்ப்பூர் புறநகர் நவாடா ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுடன் காணொலிக்கட்சி மூலம் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய கலந்துரையாடலில் இதனைத் தெரிவித்தாா் காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஏராளமானவர்கள் தங்கள் திறமையை தியாகம் செய்ய நேரிட்டது என்றும் அவர் குறை கூறினார் பிஜேபி யை பொறுத்தவரை ஒவ்வொருவரின் பங்களிப்பும்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதேயன்றி அவா்களின் பின்னணி பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டார் நாட்டு வளர்ச்சிப் பணிகளில் எப்போதும் பேலவே பிஜேபி ஊழியர்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட அவர் இந்தியாவில் மட்டுமன்றி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பிஜேபி யின் நற்பணிகள் குறித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றார் பிஜேபி யின் வேர் வலுவாக இருப்பதால் அது நாட்டு வளர்ச்சிப் பணிகளில் பீடுநடைபோடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வேளாண் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதிசெய்வதற்கு வகை செய்யும் ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் காரணமாக விவசாயிகள் வல்லமை பெறுவதுடன் வேளாண்மையும் வலுப்பெறுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகளுக்கு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நன்றி கடன்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் முயற்சிகளுக்கு உந்து சக்தியாக இருக்கவும் அவர்களின் விளைபொருளுக்கு கட்டுபடியான விலை கிடைக்கவும் உதவிடவே பிரதம மந்திரி பெயரால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் புதிய கொள்முதல் கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அனுமதி கிடைக்கிறது என்றும் கொள்முதலில் தனியாா் நிறுவனங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் பிரதமர் மேலும் கூறினார்

ரஷ்யாவில் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று புதுதில்லியிருந்து மாஸ்கோ புறப்பட்டாா்

வர்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நுட்பம் கலச்சாரம் ஆகிய துறைகளில் பரஸ்பர நலன்களுக்கான ஒத்துழைப்பு எந்தளவுக்கு உதவியுள்ளது என்பதை இந்த ஆணையம் ஆய்வு செய்து எதிர்கால திட்டத்தை வகுக்கும் இந்த ஆணையத்தின் முந்தைய கூட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில நடைபெற்றது

கடந்த செவ்வாயன்று தெலங்கானா அரசு போக்குவரத்து கழக பேருந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது ஜக்தியாள் மாவட்டத்தில் அகல பாதாளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்தது

மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடாகா குஜராத் மற்றும் பல மாநிலங்களிலும் இந்த விழர் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது விழாவின் முதல் நாளில் நடக்கும் பூஜைக்காக மக்கள் ஆங்காங்கே விநாயகள் சிலைகளை அலங்கரித்து வைத்துள்ளார்கள் விநாயகரை புகழும் பாடலை இசைத்தபடி லட்டு இனிப்பு பலகாரம் கொழுக்கட்டை முதலியவற்றை பக்தர்கள் வழங்கினார்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத களிமண்ணால் செய்த விநாயகர் சிலைகள் இந்தாண்டு விழாவின் சிறப்பாக கருதப்படுகிறது இந்த விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மனிதர்கள் உட்கொள்ள இதனை விற்பனை செய்யக்கூடாதென்ற தடை உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது இரண்டு விதமாள அல்லது அதற்கு மேற்பட்ட மருந்துக்களை ஒருங்கினைத்து ஒரே மருந்தாக விற்பனை செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படும் கலவைகள் நோய்களை குணப்படுத்தக்கூடியவை அல்ல என்றும் மனிதர்கள் உட்கொண்டால் ஆபத்து விளைவிக்குமென்றும் மருந்து பொருட்கள் தொழில்நுட்ப வாரியம் கூறிய ஆலோசனை அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நவாடு வங்கியின் ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இவை வழங்கப்படுமென்று அந்த மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு அத்துல் போரா கூறியிருக்கிறார்

தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அழைத்துவந்து விசாரணை நடத்த அனுமதிக்கக்கோரும் வழக்கில் டிசம்பர் பத்தாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று லண்டள் நீதிமன்றம் கூறியுள்ளது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நேற்று நீதிபதி இதனை அறிவித்தார் விஜய் மல்லையா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பபட்டால் அவரை அடைத்து வைக்க உத்தேசித்துள்ள சிறையில் போதிய வசதி இல்லையென்று மல்லையாவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சிறை வசதி முக்கியமல்லை அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முக்கியமானவை என்று இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி கூறினார் மல்லையா அழைத்து வரப்பட்டால் மும்பை ஆர்தர் ரோட்டிலுள்ள சிறையில் அவரை அடைத்து வைக்க ஏற்பாடுகள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தபின் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தாா் இந்தியாவில் வங்கிகளிடம் கடனாக பெற்ற சுமார் ரூபாயை திருப்பிக்கொடுக்காமல் மோசடி செய்து விட்டதாக மல்லையாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவருக்கு ஆதராவாக லண்டன் வழக்கறிஞர் குழு ஒன்று ஆஜராகிறது மத்திய அரசின் ஆவாஸ் யோஜனா எனப்படும் அனைவருக்கும் வீட்டுவசதி திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தினால் வீடற்ற ஏழைகள் பெரும் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இரண்டு பயங்கரவாதிகள் பாதுகாப்புப் படைகளின் வளையத்தில் சிக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் அனைவரையும் பிடிப்பதற்கான இறுதி முயற்சியில் படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்

இந்த புயல் தற்போது தெற்கு நோக்கி வருவதால் ஜார்ஜியா மாகாணத்தில் அவசரநிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதனால் வெள்ளச் சேதம் ஏற்படலாம் என்றும் அல்பாமா டென்னசி கெண்டக்கி மேற்கு வெர்ஜினியா மாகாணங்களில் வெள்ள அபாயம் அதிகம் இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது